நரேந்திர மோடி இன்று கலந்து கொள்கிறார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு

கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு

புதுதில்லியில் நடைபெறும் இந்த விழாவில் கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் நினைவைப் போற்றி வெற்றியை கொண்டாடும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பயங்கரவாத குழுக்குளுக்கு நிதியுதவி செய்யும் அமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன பிரேஸிலில் ரியோடிஜெனிரோவில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஐநா அமைப்பின்கீழ் பயங்கரவாதத்தை அதள் அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதற்கு வலுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு

சிங் கலந்துகொண்ட இந்தக் கூட்டத்தில் நாடுகளின் எல்லைகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் செயல்பட வேண்டும் என்றம் வலியுறுத்தப்பட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அகில இந்திய வானொலி மூவம் உரையாடும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டின் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து உரையாற்றி வருகிறார் கார்கில் வெற்றியை நினைவுகூரும் இந்த தருணத்தில் நாளை உரையில் கார்கில் போரின்போது வீரமரணம் அடைந்தவர்களுக்கு அவர் புகழஞ்சலி செலுத்துவார் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் மற்றும் தூர்தர்ஷனிலும் ஒலிபரப்பாகும்

பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆப்பிரிக்காவில் உள்ள மொசாம்பிக் நாட்டிற்கு மூன்று நாட்கள் அரசுமுறைப் பயணமாக நாளை புறப்படுகிறார் அவரது பயணத்தின்போது சிறப்பு பொருளாதார மண்டல கண்காணிப்பு கடல்வழியான வர்த்தக பரிமாற்றம் மற்றும் கடல்ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உடன்பாடுகள் கையெழுத்திடப்படும் கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு எடியூரப்பா வரும் திங்கட்கிழமை அன்று பெரும்பான்மையை நிரூபிக்கவுள்ளதாக கூறியுள்ளார் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் பெங்களூருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு குமாரசாமி தலைமையிலான அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதால் நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கு தாம் விரும்புவதாக தெரிவித்தார்

நான்காவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு எடியூரப்பா பெரும்பான்மை பலத்தை நிருபிக்கவுள்ளதை அடுத்து அம்மாநிலத்தில் அரசியல் நிலவரம் சூடுபிடித்துள்ளது

சட்ட விரோதமாக நிலத்தடி நீர் எடுத்த விவகாரம் தொடர்பாக தவறான அறிக்கையை தாக்கல் செய்த பழவந்தாங்கல் காவல் ஆய்வாளரை இடைநீக்கம் செய்துள்ளதாக தமிழக அரக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் அடங்கிய அமர்வு

இந்த வழக்கில் நிலத்தடி நீரை சட்டவிரோதமாக எடுத்தவர்களுக்கும் காவல் ஆய்வாளருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டால் விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று அரசுதரப்பில் தெரிவிக்கப்பட்டது

வேறு ஒரு இடத்தில் நடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாங்களின் மக்கியத்தவத்தையும் அவற்றை காக்க வேண்டியதள் அவசியம் குறித்தம் விழிப்புணர்வு எற்படுத்தவதாகவே அமைந்திருந்தது கோவையிலிருந்து மயில்வாகணன் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அனைத்து வாகனங்களிலும் ஒரு மாதத்திற்குள் இருப்பிடம் காட்டும் கருவியையும் சிசிடிவி கோராவையும் பொருத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இந்த வழக்கில் தமிழக பள்ளி கல்வித் துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் அளைத்து தனியார் பள்ளி வாகனங்களிலும் கண்காணிப்புக் கேமிராக்களையும் இருப்பிடம் காட்டும் கருவியையும் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அரசின் உத்தரவை அனைத்து தனியார் பள்ளிகளும் ஒரு மாதத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி வழக்கை முடித்து வைத்தனர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அனைத்துப் பெண்களுக்கும் சமஉரிமை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முத்தவாக் சட்டத்தை ஆதரித்ததாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் வாணியம்பாடியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தச் சுட்டத்தில் சில ஷரத்துக்கள் திருத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறத்தியதாகவும் அதிமுக அதே நிலைப்பாட்டை தொடர்ந்து கடைபிடிப்பதாகவும் அவர் கூறினார்

முகஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

தொழிற்சாலையை மேம்படுத்தி நியாயமான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி நிர்வாகத்தின்கீழ் இந்த நிறுவனம் தொடர்ந்து செயல்படுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அவர் கூறியுள்ளார் உலக வர்த்தக அமைப்பில் வளரும் நாடுகள் என்ற அந்தஸ்தில் உள்ள நாடுகளின் வர்த்தக செயல்பாடுகளை கருதி அந்த நாடுகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளை மதிப்பீடு செய்யுமாறு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவிற்கு சி

மாஸ்கோவில் இயங்கும் இங்கிலாந்து தொலைக்காட்சி ஒலிபரப்பை நிறுத்தப்போவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இந்திய திரைப்பட முன்னோடிகளில் ஒருவரான சத்யஜித்ரேயின் நூற்றாண்டு விழாவை நாடுமுழுவதும் கொண்டாடுவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவைத் தலைவர் திரு ஒம்பிர்வா தலைமையில் நேற்று காலை மரம் நடும் விழா ்நடைபெற்றது இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட அனைத்துக்கட்சித் தலைவர்களும் கலந்து கொண்டனர்

சந்திப் நந்தூரி நேற்று பார்வையிட்டார் உதகமண்டலம் வெலிங்டன் ராணுவ பயிற்சியகத்தில் கார்கில் போர் வெற்றி தினம் நேற்று கொண்டாடப்பட்டது இதில் கேந்திரிய பள்ளி மாணவ மாணவிகளின் கலைநிகழ்ச்சிகள் நடைபெற்றன

வீரராகவ ராவ் தெரிவித்துள்ளார்

விளையாட்டுச் செய்திகள் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில்தேவ் இந்திய அணிக்கான பயிற்சியாளரைத் தேர்ந்தெடுக்கும் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இதற்கான தேர்வில் திரு கபில்தேவ் தலைமையிலான குழு பயிற்சியாளரை தெரிவு செய்யும் என்று இந்திய கிரிக்கெட் ஆலோசனைக் குழு நேற்று தெரிவித்தது மகளிர் அணி தலைவர் சாந்தா ரெங்கசாமியும் முன்னாள் பயிற்சியாளர் அஞ்சுமன் கெக்வர்டும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் தற்போதைய பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி இந்திய அணியின் வெஸ்ட் இண்டீஸ் பயணத்திற்கு பயிற்சியாளராக பதவி வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கான ஒலிம்பிக் தீபம் சிங்கப்பூரிலிருந்து நேற்று இந்தியா வந்தடைந்தது இந்த தீபத்தை சாம்பியன்ஷிப் குழுவின் தலைவர் டாக்டர் அமர்பிரசாத் ரெட்டியிடமிருந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பெற்றுக் கொண்டார் அப்போது பேசிய அவர்